நாராயணசாமி கூறியுள்ளார்

ஒடிசா மாநிலத்தில் ஃபானி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை நேரில் பார்வையிட இருக்கிறார் புயல் பாதிப்பு குறித்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்க ஆளுநர்களிடம் இன்று அவர் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் கையும் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மத்திய அரசின் உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதியளித்தார் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாடே ஆதரவாக இருக்கும் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார்

ஒடிசாவின் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நிவாரண பொருட்கள் கட்டணமின்றி எடுத்துச் செல்லப்படும் என ஏர் இண்டியா நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தின் கடலோர மாவட்டங்களிலும் இன்று பரவலாக மழை பெய்துள்ளது ஆயினும் புயல் வேகமாக வலு குறைந்து வருவதால் மேற்கு வங்கத்தில் சேதங்கள் குறைவு தான் என்றும் மேற்கு வங்கத்தில் இருந்து வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வங்க தேசத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தெற்கு கிழக்கத்திய ரயில்வே இன்று பல்வேறு ரயில்களை ரத்து செய்துள்ளது அசாம் மாநிலத்தில் புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ஒடிசா மேற்கு வங்கம் ஆந்திர பிரதேசத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உதவி மீட்பு பணிகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் திரு

சின்ஹா இன்று புதுடெல்லியில் மறுஆய்வு கூட்டம் நடத்தினார் ஒடிசாவில் புயலால் சேதமடைந்த மின் விநியோக கட்டமைப்பை சீரமைக்க தேவையான உதவிகளை வழங்குமாறு மத்திய எரிசக்தித்துறை அமைச்சகத்திற்கு அவர் தொலைதொடர்பு சேவைகள் இன்று முதல் ஒரளவு சீர்படும் என தொலைதொடர்பு அமைச்சக அதிகாரிகள் இக்கூட்டத்தில் தெரிவித்தனர்

ஒடிசாவில் கொள்ளை நோய் பரவாமல் தடுக்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மருத்துவ குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ள நீட் தேர்வு ஒடிசாவில் மட்டும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

தேர்வு மையங்கள் குறித்த தகவல்களை இணையதளம் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேர்வு மையம் மாற்றப்பட்டுள்ளதாக என்பதை சரி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

கடைசி நாளான இன்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரபிரதேச மாநிலம் பிரதாப்கார் பகுதியில் பிஜேபி தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் நாடு பாதுகாப்பாக இருந்தால் தான் வளர்ச்சி சாத்தியமாகும் என்றார் நாட்டையும் வாக்குகளையும் பிரிப்பதே காங்கிரஸ் கட்சியின் தனி அடையாளமாக மாறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிரதமர் இன்று உத்தரபிரதேச மாநிலம் பஸ்தி பீகார் மாநிலம் வால்மீகி நகர் ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று உத்தரபிரதேசம் மாநிலம் சுல்தான்பூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் நடப்பு தேர்தல் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் இடையிலான போராட்டம் என்றார்

வேலை வாய்ப்பின்மை விவசாய நெருக்கடி போன்ற பிரச்சனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புறக்கணிப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுடெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெய்ஷே முகமது தீவிரவாதி மசூத் அசாரை விடுவித்ததே முந்தைய பிஜேபி கூட்டணி அரசு தான் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய ராணுவத்தை தமது சொந்த சொத்து போல் கருதி அரசியலாக்குவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் பிஜேபி தொடர்பான பிரச்சனைகளில் நேர்மையாக நடந்து கொள்வது போல் காட்டிக் கொள்ளும் தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் தொடர்பான பிரச்சனைகளில் முற்றிலும் பாரபட்சமாகவே செயல்படுவதாக அவர் கூறினார் தமது முன்னாள் வர்த்தக கூட்டாளியான பேக்காப்ஸ் நிறுவனத்திற்கு காங்கிரஸ் ஆட்சியில் பாதுகாப்பு துறை ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுவது குறித்து எந்தவிதமான விசாரணைக்கும் தாம் தயார் என்றாலும் ரபேல் பேரம் குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும் என திரு ராகுல் காந்தி வலியுறுத்தினார்

ராகுல் காந்தியின் கருத்துக்கள் காங்கிரஸ் மனநிலையின் தெளிவான வெளிப்பாடு என்று பிஜேபி கூறியுள்ளது மூத்த பிஜேபி தலைவர் திரு

வி

உத்தரபிரதேச மாநிலம் ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதியில் பண விநியோகம் மற்றும் மது விநியோகம் நடப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரின் அதிகாரம் பற்றிய வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஆளுநர் மேல்முறையீடு செய்ய அரசின் அனுமதி வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாக்டர் கிரண்பேடி ஆளுநராக இல்லாமல் தனி நபராக மேல் முறையீடு செய்யலாம் என்றும் கிரண்பேடி மேல்முறையீடு செய்ய புதுச்சேரி அமைச்சரவை நிதி ஒதுக்காது என்றும் கூறினார்

கோரியுள்ளார் இன்று சுந்தர்ராமன் புதவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிகுந்த போராட்டங்களுக்கு பின்னரே இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்பில் அனைவரும் விடுவிக்கப்பட்டது ஏற்கத்தக்கது அல்ல என்றார் குற்றவாளிகள் தண்டனையின்றி தப்பி விடக்கூடாது என்பதால் புதுவை அரசு போதிய ஆதாரங்களை திரட்ட முனைப்பான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

இளங்கோ கோரியுள்ளார் புதுவையில் இன்று இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குமரி மாவட்டத்தை சேர்ந்த சிசில் மனோகர் டேனியல் என்னும் பொறியாளர் உருவாக்கியுள்ள இப்புதிய கருவியை சென்னை புதுச்சேரி மற்றும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த சில மீனவர்கள் பரிசோதனை அடிப்படையில் தங்களின் படகுகளில் பொருத்தி பார்த்து பலன் அடைந்திருப்பதாக கூறினார்

உடல் தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வின் அடிப்படையில் சிறை காவலர் பணிக்கு ஆள் எடுக்கப்படும் இந்நடைமுறைகளுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் என்றும் தேர்தல் துறையிடம் விலக்கு பெறப்பட்டுள்ளதாகவும் இருந்து சிறைத்துறை தெரிவித்துள்ளது

இறப்பிலும் இணை பிரியாத இத்தம்பதியரின் உடல்கள் கருவடிக்குப்பம் மயானத்தில் ஒன்றாக தகனம் செய்யப்பட்டன

இந்த கத்திரி கால வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் மக்கள் கட்டத்தில் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது

ஃபானி புயலை முன் கூட்டியே துல்லியமாக கணித்து அதிகாரிகளை எச்சரித்ததன் மூலம் உயிரிழப்புகளை குறைக்க இந்திய வானிலை ஆய்வுத்துறை சிறந்த முறையில் உதவியிருப்பதாக பேரிடர் இழப்புகளை குறைப்பதற்கான ஐ

முகமை பாராட்டு தெரிவித்துள்ளது ஃபானி புயலை எதிர்கொள்வதில் இந்தியா கடைபிடித்த அனுகுமுறை பேரிடர் சம்பவங்களில் குறைப்பதற்கான சென்டாய் விதிமுறைகளின் அமலாக்கத்தில் முக்கிய பங்களிப்பாக அமையும் என்று பேரிடர் இழப்புகளை குறைப்பதற்கான ஐ

முகமையின் தலைவர் திருமதி மாமி மிசுட்டோரி கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒடிசாவில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை நேரில் பார்வையிட இருக்கிறார்

புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் அதிகாரம் பற்றிய வழக்கில் ஆளுநர் மேல் முறையீடு செய்ய அரசின் அனுமதி வேண்டும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் மீன்பிடி படகுகளின் டீசல் செலவை குறைப்பதற்கான புதிய கருவியை மீனவர்கள் வாங்க அரசு மானியம் வழங்க வேண்டும் என தேசிய மீனவ மக்கள் பேரவை கோரியுள்ளது